பல்வேறு கட்சிகளின் தலைவர்கள் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர்

இனி விரிவான செய்திகள் சரக்கு மற்றும் சேவை வரி வகுல் புதிய உச்சத்தை எட்டியுள்ளது

அதிக அளவில் சரக்கு மற்றும் சேவை வரி வசூலிக்கப்பட்டுள்ளது நாட்டின் பொருளாதாரம் மீண்டும் புத்தூயிர் பெற்றுள்ளதை இது காண்பிப்பதாக உள்ளது என்று பொருளாதார நிபுணர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர்

தடுப்பூசி வழங்குவதை தரிதப்படுத்த வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார்

குறைந்த எடை கொண்ட குண்டு துளைக்காத கவச உடையை பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனமும் பாதுகாப்பு தளவாட உபகரண ஆராய்ச்சி மேம்பாட்டு நிறுவனமும் இணைந்து உருவாக்கி உள்ளதற்கு பாதுகாப்புத் துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் பாராட்டு தெரிவித்துள்ளார் இது குறித்து அவர் விடுத்துள்ள டுவிட்டர் பதிவில் கயசார்பு இந்தியா இயக்கத்தின் கனவை நளவாக்கும் வகையில் இதபோன்ற புதிய வடிவமைப்புகள் மேம்படுத்த வேண்டியதன் அவசியம் குறித்து வலிபுறுத்தி உள்ளார்

தமிழ்நாடு மற்றும் கேரளா ஆகிய மாநிலங்களில் ஒரே கட்டமாக தேர்தல் வரும் ஆறாம் தேதி நடைபெறுகிறது

நேற்று மேற்கு வங்க மாநிலம் உளுபேரியா மற்றும் ஹவுராவில் பிரச்சாரம் மேற்கொண்ட பிரதமர் திரு மோடி மேற்கு வங்க மாநிலத்திற்கான வளர்ச்சி திட்டங்களை மாநில அரசு தடுத்து வருவதாகவும் இம்மாநிலத்தின் வளர்ச்சியை மேம்படுத்தும் எந்த விதமான திட்டங்களும் மாநில அரசிடம் இல்லை என்றும் அவர் குற்றம் சாட்டினார்

நேற்று தமிழ்நாட்டில் பிரச்சாரம் மேற்கொண்ட மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா பிரதமர் திரு மோடி மக்கள் நலனில் அக்கறை கொண்டு பல்வேறு திட்டங்களை அறிவித்து வருவதாகவும் ஆனால் எதிர்கட்சி பெண்களை இழிவுபடுத்தி வருவதாக அவர் தெரிவித்தார் தமிழகத்தில் தேர்தல் பிரச்சாரம் இறுதி கட்டத்தை எட்டியுள்ளது அடுஅதிமுக திமுக பிஜேபி உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளின் தலைவர்கள் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் பிஜேபியின் மூத்த தலைவர்களில் ஒருவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்வதற்காக நேற்றிரவு மதுரை வந்து சேர்ந்தார் மீனாட்சியம்மன் கோயிலில் அவர் ஸ்வாமி தரிசனம் செய்தார் முன்னதாக தமிழர்களின் பாரம்பரிய உடையாள வேட்டி சட்டை அணிந்து கோவிலுக்கு சென்ற பிரதமருக்கு பூர்ணகும்ப மரியாதை அளிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் மதுரை மற்றும் நாகர்கோயிலில் நடைபெறும் பிரச்சார பொதுக்கூட்டங்களில் பிரதமர் இன்று பங்கேற்கிறார் அஇஅதிமுக இணை ஒருங்கிணைப்பாளர் திரு எடப்பாடி பழனிசாமி நாமக்கல் மாவட்டத்திற்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் நேற்று தீவிர வாக்குச்சேகரிப்பில் ஈடுபட்டார் நெசவாளர்களின் நலனுக்காக அஇஅதிமுக அரசு பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றியிருப்பதாக அப்போது அவர் கூறினார் அஇஅதிமுகவில் சாதாரண தொண்டர் கூட உயர் பதவியை அடையமுடியும் என்றும் அவர் குறிப்பிட்டார் திமுகவைப் பொறுத்தவரை அந்த நிலை இல்லை என்றும் அவர் குறை கூறினார் இந்தத் தேர்தலில் வாரிசு அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டார் திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் சென்னையில் நேற்று தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு பேசினார் திமுக ஆட்சிக்காலத்தில் நிறைவேற்றப்பட்ட ஆன்மீக திருப்பணிகளையும் அவர் பட்டியலிட்டார் தமிழகத்தின் வளர்ச்சிக்காக பத்தாண்டிற்கான தொலைநோக்கு திட்டங்களை அறிவித்திருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார் அமமுக பொதுச் செயலாளர் திரு தினகரன் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநிலச் செயலர் திரு பாலகிருஷ்ணன் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் மக்கள் நீதி மையத்தின் தலைவர் திரு கமலஹாசன் ஆகியோர் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளனர்

தேர்தல் பறக்கும் படையினர் கண்காணிப்பு நடவடிக்கைகளை மேலும் தீவிரப்படுத்தி உரிய ஆவணங்கள் இன்றி கொண்டு செல்லப்படும் பணம் மற்றும் பொருட்களை பறிமுதல் செய்து வருகின்றனர் இந்தியா உட்பட வெளிநாடுகளிலிருந்து அமெரிக்காவிற்கு பணியாற்றி வரும் தொழிலாளர்களுக்கான விசா வழங்குவதில் அமெரிக்க அதிபர் திரு ஜோ பைடன் பல தளர்வுகளை கொண்டு வந்துள்ளார்

இந்த தடையை நீட்டிக்காமல் அவர் ரத்து செய்துள்ளார் இது இந்தியாவை சேர்ந்த மென் பொருள் பொறியாளர்களுக்கு பெரும் மிகிழ்ச்சி அளித்துள்ளது கடந்த ஆண்டு ஜுன் மாதம் அப்போதைய அதிபர் திரு டோனால்டு டிரம்ப் விசா வழங்குவதில் பல்வேறு கட்டுப்பாடுகளை கொண்டு வந்தார்

அமெரிக்க தொழிலாளர்களின் பொருளாதாரத்தில் நெருக்கடியை ஏற்படுத்தியதாக கூறி விசா வழங்குவதில் பல்வேறு தடைகளை அவர் அறிவித்திருந்தார் தற்போது அமெரிக்க அதிபர் திரு ஜோ பைடன் எந்தவித கட்டுப்பாடுகளும் விதிக்காமல் எச் ஒன் பி விசா வழங்குவதற்கு ஒப்புதல் அளித்துள்ளார்